பணிகளை தொடங்கி வைக்கிறார்

கூறியுள்ளது சா்வதேச மீன்வள தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

முன்னேறியுள்ளார்

குஜராத்தில் உள்ள பண்டிட் தீனதயாள் பெட்ரோலியம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார் இந்த பல்கலைக் கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்ப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பல்கலைக்கழகம் எரிசக்தி பல்கலைக்கழகமாக மாற்றப்படுவதாகவும் அவர் கூறினார்

தெளிவாள நோக்கத்தின் அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார்

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிளமி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சள் திரு ஓ பள்ளீர்செல்வம் மற்றும் அமைச்சள்கள் பலர் பங்கேற்கின்றனர்

இந்திய தொழில் சம்மேளனத்தின் தேசிய குழுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முன்களத்தில் பணியாற்றி வரும் சுகாதார சேவை பணிபாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்றும் அவர் கூறினா் நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடுப்பு மருந்து கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தில்லி தவிர இதர பகுதிகளில் நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நம் நாட்டில்தான் குறைவாக உள்ளது என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் குறுகிய காலத்தில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படும் உபகரணங்கள் உள்நாட்டிலேயே அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் இதில் தனியார் துறை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த உபகரணங்கள் இநக்குமதி செய்யப்பட்ட நிலையிலிருந்து தற்போது ஏற்றுமதி செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் மேற்னெள்ளப் பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை நான்கு புள்ளி எட்டு ஆறு சதவீதமாக உள்ளது என்றும் அதில் தெிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த முயற்சித்ததற்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் துதரக அதிகாரியை சம்மன் செய்து வெளியுறவு அமைச்சகத்தின் சாா்பில் இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தாள் நிறுத்திக் கொள்ள வேண்டுமெள்று இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஜம்மு வில் தாக்குதல் நடத்த வேண்டுமென்று திட்டமிட்ட நான்கு தீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசு இதனை தெிவித்துள்ளது இந்த தீவிரவாதிகள் ஜம்மு கஷ்மீரில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இதனை பாதுகாப்புப் படையினர் வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே ஜம்மு கஷ்மீர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீன்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் இதில் ரானுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ரஜோரி மாவட்டத்திற்கு உட்பட்ட நவ்சோ பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பாகிஸ்தான் படையினருக்கு நமது ரானுவம் உரிய பதிலடி னொடுத்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் அவந்திபுரா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஜெய்ஷே முகமது அமைப்பை சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர்

சிறந்த கடலோர மாநிலத்திற்கான விருத ஒடிஸாவுக்கு வழங்கப்படுகிறது மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு லஷ்மி நாராயண் சௌத்திரி புதுதில்லியில் நடைபெறம் நிகழ்ச்சியில் இந்த விருதுகளை வழங்குகிறார் தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டு கழகம் சிறந்த நிறுவனத்தக்கான விருதினை பெறுகிறது இந்நாளையொட்டி மீனவா்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது

மீன் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அந்த துறையின் நவீன உபகராணங்கள் பய்பாட்டினை அதிகரிப்பதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் அப்பகுதிகளில் விரிவாள முன்னேச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினா் தமிழகத்தில் வாக்னளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முகாம் இன்று நடைபெறுகிறது மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன இத்தகைய முகாம் நாளையும் நடைபெறவுள்ளது அரியர் தேர்வை ரத்து செய்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது இது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னா்தான் அரியா் தோ்வு ரத்து செய்யப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதனைக் கருத்தில் கொண்டு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான சி சமமான குறைந்தபட்ச மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் திருப்தியடையாத மாணவா்கள் தேவுகளை எழுதி மேம்படுத்திக் னெள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக விலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் இன்று பிஜேபி யில் இணைந்தார் சென்னையில் பிஜேபி யின் தமிழக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் திரு சி பி ரவி முன்னிலையில் அவர் பிஜேபி யில் இணைந்தார் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் கடற்படையினர் வங்க கடலிலும் மற்றும் அரபிக்கடலில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற கூட்டுப் பயிறசி நேற்று நிறைவடைந்தது நட்பு நாடுகளுக்கு இடையே கூட்டு பயிற்சி மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கடற் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் அதிநவீன நீாமூழ்கி கப்பல்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர்

மணிப்பூரில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது

ஒர்லாண்டோ ஒப்பள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குணேஸ்வரன் அரர இறதிக்கு முன்னேறியுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது